ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

நகர்ப்புறங்களை போல கிராமப்புறங்களிலும் மேம்பட்ட மருத்துவ வசதிகளை மக்களுக்கு வழங்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள அபாரமான முன்னேற்றங்களுக்கு இடையிலும் பெரும் எண்ணிக்கையிலான குழந்தைகள் இரத்தக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு இருப்பது கவலைக்குரியது என்றும் அரசும் மருத்துவத் துறையினரும் இப்பிரச்சனையை தீர்ப்பதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சுகாதாரத் துறையில் மத்திய அரசு அமல்படுத்தி வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்றும் குடியரசு தலைவர் குறிப்பிட்டார் கார்பன் புகையை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் மின்சாரம் தயாரிக்க இந்தியாவில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை இதர நாடுகளும் பின்பற்றி வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் இன்று ஹைதராபாத்தில் செயல்பாட்டுக் கடலியல் ஆய்வுகளுக்கான சர்வதேச பயிற்சி மையத்தின் அடல் வளாகத்தை திறந்து வைத்து விஞ்ஞானிகளிடையே உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான உலகளாவிய முயற்சிகளில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார் சர்வதேச சூரிய சக்திக் கூட்டணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தாய எரிசக்தி தொடர்பான உலக இலக்குகள் அனைத்தையும் இந்தியா எட்டும் என நம்பிக்கை வெளியிட்டார்

ஜிஎஸ்டி சபையின் கூட்டத்திற்கு பின்னர் அதன் தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்லி செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

விமானத்தில் எக்கானமி வகுப்பு மற்றும் பிசினஸ் வகுப்பில் பயணம் செய்யும் யாத்திரிகர்களுக்கு ஓரே அளவில் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அடிப்படை சேமிப்பு கணக்கு தொடக்கியவர்களுக்கு வங்கிகளால் வழங்கப்படும் சேவைகளுக்கு ஜிஎஸ்டி யில் இருந்து விலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் எந்த சேவைக்கும் கட்டணமோ அபராதமோ விதிக்கக் கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரியுள்ளார்

வடஇந்தியாவில் கடும் குளிர் வாட்டி எடுக்கும் நிலை தொடர்கிறது

பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலும் பல இடங்களில் பூஜ்யம் டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது நகரங்களில் கடும் மூடுபனி காரணமாக ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன

நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக விடுதலை சிறுத்தைகள் சிபிஜ சிபிஎம் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று புதுவையில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தடையின்றி சுதந்திரமாக செயல்பட்டு மக்கள் பணியாற்ற தனி மாநில அந்தஸ்து பெறுவதே ஓரே வழி என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனியார் கணிப்பொறிகளை கண்காணிக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டு இருப்பதை கண்டித்து அனைத்து மதசார்பற்ற சக்திகளும் குரல் கொடுக்க வேண்டும் என புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் மத்திய அரசின் உத்தரவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுவதாகும் என்றும் இது சர்வாதிகாரத்தின் மற்றொரு உதாரணம் என்றும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு இந்த உத்தரவை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுவையில் நேற்று காலமான பிரபல எழுத்தாளர் பிரபஞ்சனின் இறுதி சடங்குகள் முழு அரசு மரியாதைகளுடன் நாளை நடைபெற உள்ளன மண்ணின் மைந்தரான பிரபஞ்சனின் உடல் நாளை மாலை முழு அரசு மரியாதைகளுடன் தகனம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று அறிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று வழங்கினார் ராஜிவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இந்த உதவிகள் வழங்கப்பட்டன புதுவையில் நேற்று மாலை இரு வேறு இடங்களில் நடந்த இரண்டு சம்பவங்களில் அடையாளம் தெரியாத கும்பல்களால் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர் ஆட்டோ மெக்கானிக் ஐயப்பன் என்பவர் நெல்லித்தோப்பில் தமது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து தாக்கிய பின்னர் தப்பியோடியது மோசமான வெட்டுக் காயங்களுடன் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்தார் கோட்டக்குப்பம் காவல்நிலையத்தில் ஐயப்பன் மீது ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது பழிக்கு பழியாக நடந்த கொலையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மற்றொரு சம்பவத்தில் கடலூரை சேர்ந்த நில வணிகர் சந்திரன் என்பவர் நேற்று புதுவையில் இருந்து கடலூர் திரும்பிக் கொண்டிருந்த போது நோனாங்குப்பம் அருகே அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தென் தமிழகம் புதுவை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அனேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டெல்டா பகுதி மற்றும் தென்தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக் கடல் பகுதிக்கு நாளை முற்பகல் வரை செல்ல வேண்டாம் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

மீட்டரும் மழை பதிவாகியுள்ளது பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டித் தொடர் மும்பையில் இன்று மாலை தொடங்குகிறது இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா நேவால் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கரோலினா மாரின் டென்மார்க் நாட்டை சேர்ந்த விக்டர் ஆக்சல்சென் தென்கொரியாவின் லி யாங் டே உள்ளிட்ட பிரபல வீரர் வீராங்கனைகள் இப்போட்டித் தொடரில் பங்கேற்கிறார்கள்

வி சிந்து தலைமையிலான ஹைதராபாத் ஹண்டர்ஸ் அணி கரோலினா மாரின் உள்ளிட்டோர் அடங்கிய புனே செவன் ஏசஸ் அணியுடன் மோதுகிறது